வங்க கடல் மண்டலத்தில் பிம்ஸ்டெக் அமைப்பை அமைதியை ஏற்படுத்தும் சக்திவாய்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கு அந்த அமைப்பின் தலைவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டனர் நான்காவது பிம்ஸ்டெக் உச்சிமாநாடு காட்மாண்டுவில் இன்று நிறைவடைந்தது

வங்க கடல் மண்டலத்தில் அமைதி செழிப்பு ஆகியவற்றை கூட்டு முயற்சியுடன் கூடிய அறிவு சிந்தனை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்படும் என இந்த உச்சிமாநாட்டில் பிரகடனம் செய்யப்பட்டது மேலும் வளர்ச்சியை பகிர்ந்து கொள்ள பொருளாதார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது மற்றும் தொழில் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவதும் இந்த பிரகனடத்தின் ஒரு முக்கிய அம்சங்களாகும் தீவிரவாதத்திற்கு எதிராக பிம்ஸ்டெக் அமைப்பு உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்தனர்

இந்த பிரகடனத்தின் வரைவை நேபாள் பிரதமர் திரு கே பி சர்மாஒலி உச்சிமாநாட்டில் அறிமுகப்படுத்தினார் இந்த பிரகடனத்திற்கு பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகளான பங்களாதேஷ் பூட்டாள் இந்தியா மியான்மர் நேபாளம் இலங்கை தாய்லாந்து ஆகியவற்றின் தலைவர்கள ஒப்புதல் அளித்தனர் நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தாய்லாந்தின் பிரதமர் திரு பிரயூத் சான் ஒச்சாவை சந்தித்து பேச்சு நடத்தினாா் இதை தொடர்ந்து நேபாள பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒளியையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச்சு நடத்தினார் இதனிடையே உறப்பு நாடுகளுடனான எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு வழி வகை செய்யும் ஒப்பந்தம் ஒன்றும் இந்த உச்சிமாநாட்டில் கையெழுத்தானது

இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்தாண்ட ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தெற்கு கஷ்மீரில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட காவல்துறையினரின் குடும்பத்தினர் இரண்டு பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர்

இந்த நடவடிக்கைக்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்றுகொள்வில்லை ஏர்செல் மேக்சிஸ் சுட்டவிரோத பணபரிமாற்ற வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று மீண்டும் விசாரணை நடத்தினர்

காட்மண்டுவில் உள்ள பசுபதிகோவிலில் பாரத் மைத்ரி தர்மசாலாவை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நேபாள் பிரதமர் திரு கே பி சர்மா ஒலியும் இன்று கூட்டாக தொடங்கி வைத்தனர்

அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள் மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையே உறவுகளை மேம்படுத்த இருநாட்டு மக்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தீவிரவாதத்திற்கு எதிராக போரிட புத்தரின் போதனைகள் உலகுக்கு உதவியாக உள்ளதாக அவர் கூறினார் தர்மசாலா இந்திய நேபாள் நட்புறவுக்கு ஒர் எடுத்துகாட்டு என்றும் நேபாளத்தின் மேம்பாட்டிற்கு இந்தியா தொடர்ந்து உதவும் என்று பிரதமர் தெரிவித்தார் புதுதில்லியில் நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகங்களின் பணிகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஆய்வு செய்தார்

இந்த கணக்கெடுப்பில் ஒ பி சி பிரிவினர் குறித்த விபரங்களை சேரிக்க முதல்முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கணக்கெடுப்பு அலுவலக வட்டாரங்கள் தெரிக்கின்றன இந்த ஆய்வின்போது உள்துறை இணையமைச்சர் திரு கிரண்ரெஜு உள்துறை செயலர் திரு ராஜுவ் கவ்பா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

தேமாஜி மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் வெள்ளம் குறித்து மக்கள் அச்சுப்பட தேவையில்லை என்றும் முன்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேவையற்ற விமர்சனங்கள் பரப்பப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்துத் திட்டங்களுக்கும் உடனுக்குடன் அனுமதி வழங்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால்தான் அகில இந்திய விருதுகளை நாம் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் அதிக விளைச்சல் பெற்றதற்காக கிரிஷ் கர்மான் விருதை தாம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறிய அவர் போக்குவரத்து மின்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு விருதுகளை பெற்றுள்ளதாக கூறினார் அனைத்துத் துறைகளிலும் சிறப்பான வளர்ச்சியை தமிழகம் எட்டியிருப்பதாகவும் விவசாயிகள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்துத் தரப்பினருக்கும் தேவையான அரசின் திட்ட உதவிகள் செய்துத் தரப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் உள்கட்டமைப்பு வசதியில் தமிழகம் சிறந்த விளங்கியுள்ளதாக கூறிய அவர் மருத்துவத் துறையில் நாட்டிற்கே முன்மாதிரியாக தமிழகம் விளங்கி வருவதாகவும் அவர் கூறினார்

அளைத்துத் தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சத்யநாராயணா பின்பு தமது தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளார்

சென்னையில் இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் இதற்கான கூட்டம் நடைபெற்றது வாக்காளர் பட்டியல் கருக்கத் திருத்தப் பணிகள் தொடர்பாக நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு வாக்காளர் பெயர் சேர்த்தல் திருத்தம் மற்றும் பெயர் நீக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இருந்தால் அது குறித்து கட்சிப் பிரதிநிதிகள் தலைமைத் தேர்தல் அதிகாரியிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வங்கிகள் ஆறு நாட்கள் மூடப்பட்டிருக்கும் என்று சமூக ஊடகங்களில் ஒருசிலர் பரப்பும் செய்திக்கு மத்திய நிதி அமைச்சகம் மறுப்பு தெிவித்துள்ளது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் வங்கிகள் திறந்திருக்கும் என்றும் வங்கியின் செயல்பாடு இடையூறு இன்றி நடைபெறும் என்றும் நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது

ஆண்கள் ஸ்குவாஷ் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் ஸ்குவாஷ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதிபெற்றுள்ளது